குடியுரிமை திருத்தச்சுட்டம் குடியுரிமை வழங்குவதற்கே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கு அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

பிறந்தநாள் தேசிய இளைஞர் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது

பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்

அனுசரிக்கப்படுகிறது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகளில் பல புதிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச்சுட்டம் குடியுரிமை வழங்குவதற்கே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கு அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் கொல்கத்தாவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷனின் பேலூர் மடத்தில் கவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இன்று காலை கலந்துகொண்டு பிரதமர் பேககையில் பிரதமர் இந்த உறுதியை அளித்தார் இந்தச்சட்டம் குறித்து எழுந்துள்ள தவறான கருத்தை நீக்குவதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அரசியல் காரணங்களுக்காகவே இந்த பிரச்சனையில் குழப்பம் உருவாக்கப்படுகிறது என்றும் இந்த திருத்தச் சட்டத்தினால் வடகிழக்கு பிராந்தியத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறினார் இந்த திருத்தச்சட்டம் மூலம் குடியுரிமை வழங்குவதற்கான வரம்பு விரவுப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு புதிய இந்தியாவை படைக்க கவாமி விவேகானந்தா கண்ட கனவை நிறைவேற்ற இளைஞர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முன்னதாக இன்று காலை பேலூர் மடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பூஜை மேற்கொண்டார்

இதுதவிர மேலும் பல திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் தலைசிறந்த ஆன்மீக தலைவர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் வேதாந்தா மற்றம் யோகா ஆகியவற்றின் இந்திய தத்துவங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்

ராமகிருஷ்ணா மடத்தையும் ராமகிருஷ்ணா இயக்கத்தையும் நிறுவியவரும் அவர்தான் இந்திய பண்பாட்டை வளப்படுத்துவதற்கு விவேகானந்தர் ஆற்றிய பங்கு குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெகுவாக பாராட்டி பேசியுள்ளார் கொல்கத்தாவில் நேற்று மாலை விவேகானந்தரின் சிலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் இந்திய கலாச்சாரத்தை செழுமை படுத்துவதற்கு சுவாமி விவேகானந்தரின் பங்களிப்பு மகத்தானது என்றார் அவரது போதனைகள் தற்காலத்திற்கும் பொருத்தமானவை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டு நாள் பயணமாக கொல்கத்தா சென்றுள்ளார விவேகானந்தரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நாடு முழுவதம் நடைபெறுகிறது வடக்கு கொல்கத்தாவில் அவர் பிறந்த வீட்டில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் நாடெங்கும் தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பிஜேபி தேசியத் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று மத்தியப்பிரதேசம் ஜபல்பூரில் பயணம் மேற்கொள்கிறார் அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றவார் இந்த சுட்டம் குறித்தும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடலிலும் அவர் பங்கேற்பார் மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றபின் திரு அமித்ஷா மத்திய பிரதேசம் செல்வது இதுவே முதல்முறையாகும் தில்லி சுட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலான வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறப்பு பிரச்சார இயக்கத்தை தில்லி மாநில தலைமை தேர்தல் அலுவலகம் தொடங்கி உள்ளது சென்ற ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின்போது மிகவும் குறைவாள வாக்குகள் பதிவான முப்பது சுட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது இயக்கத்தின் முதல் நாளான நேற்று வாக்காளர் பங்கேற்பு பற்றி தெரு கூத்து நடைபெற்றது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தாங்கள் அளித்த வாக்குகளை வாக்காளர்கள் சரிபார்ப்பதற்கான எந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ல்ஷ்மி நகர் சுட்டப்பேரவை தொகுதியில் விளக்கம் அளிக்கப்பட்டது

ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் இன்று காலை பயங்கரவாதிகளுடன் நடந்த மோதலில் பயங்கரவாதிகள் இருவரை பாதுகாப்பு படையினர் குட்டுக் கொன்றனர் அந்தப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது அவர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் இந்த மோதல் ஏற்பட்டது தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு பயங்கரவாதி இன்னமும் பதங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது கொல்லப்பட்ட இருவர் பற்றிய தகவல் சேகரிக்கப்படுகிறது

துணைநிலை ஆளுநர் நிர்வாகம் இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு ஜம்மு காஷ்மீர் நிதித்துறை அனைத்து நிர்வாக செயலர்களுக்கும் துறைத் தலைவர்களுக்கும் தாக்கீது அனுப்பியுள்ளது சிறு குறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்காக அதற்கான மத்திய அமைச்சகம் வகுத்துள்ள கொள்கையின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப் பட்டுள்ளது கடந்த வெள்ளியன்று மரணமடைந்த டுமன் நாட்டின் கல்தான் குபூஸ் பின் சையத் அல் சையத் மறைவுக்கு நாளை ஒருநாள் அரசுமுறை துக்கம் அனுசரிப்பது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது துக்கதினத்தை ஒட்டி நாளை அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இடம்பெறாது என்றும் நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சக அறிவிப்பு தெரிவிக்கிறது ஈராளில் உக்ரைன் பயணிகள் விமானம் கட்டு வீழ்த்தப்பட்டது பற்றிய உண்மையை மறைத்தவர்களுக்கு எதிராக டெஹ்ரானில் இன்று நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் உண்மையை மறைத்தவர்கள் குற்றவாளிகள் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினார்கள் இரண்டு பல்கலைக்கழகங்கள் முன்பு நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கலைக்க கண்ணீர் புகைப் பிரயோகம் நடத்தப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்ட் ட்ரம்ப் வரவேற்றுள்ளார்

அமெரிக்க விமானதளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சற்று நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது தாய்வானில் அதிபர் ட்சாய் இப் வெள் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நாட்டின் முதலாவது பெண் தலைவரான அவருக்கு அதிபர் தேர்தலில் வாக்காளர்கள் பெரும்பான்மை ஆதரவை அளித்து மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளனர்

தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையிலேயே அசைக்க முடியாத முன்னிலை பெற்றுள்ள திருமதி ட்சாய் தமது கட்சி தலைமயிடத்தில் வெற்றியை அறிவித்தபோது கூடியிருந்த ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் ஆதரவாளர்களிடையே பேசிய வெள் தாய்வானின் ஜனநாயகத்தையும் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் சீனா புரிந்துகொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இன்று ஜிம்னாஸ்டிக் தடகளம் சைக்கிளிங் டேபிள் டென்னிஸ் ஜுடோ உள்ளிட்ட பல போட்டிகள் இடம்பெறவுள்ளன

நேற்றைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் மஹாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது

இந்தப் போட்டியில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன

ஐந்தாயிரம் மீட்டர் ஒட்டப்பந்தயத்தில் குஜராத்தின் அஜீத்குமார் சாதளை படைத்தார்

மூவாயிரம் மீட்டர் பந்தயத்தில் ஜார்க்கண்டின் சுப்ரிதா சாதனை நிகழ்த்தினார்